இன்று நடைபெறுகிறது

இன்று அர்ஜென்டனா புறப்பட்டுச் செல்கிறார்

பாகிஸ்தானில் இன்று நடைபெறும் தேரா பாபா நானக் கார்தார்பூர் சாலைபணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் பாதல் மற்றும் கவுர் திரு ஹர்தீப் சிங் பூரி பங்கேற்கின்றனர்

டவுன் இன்று காலை தொடங்கியது

இந்திய அணி தமது தொடக்க ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது

மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்

மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் மிசோராமில் ஆளும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியான எம் என் எப் மற்றும் பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையே போட்டி நிலவுகிறது

ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இரு மாநிலங்களிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜஸ்தான் மாநிலம் நாகவுர் மற்றும் பரத்பூரில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் தெலங்கானா மாநிலம் மெகபூப் நகர் கம்மம் மற்றும் ஹைதரபாத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று உரையாற்றுகிறார்

இந்த மாநாட்டில் பங்கேற்க செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று அவர் தெரிவித்தார் மாநாட்டின் முதல் அமர்வில் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் மண்வள அட்டை திட்டம் முத்திர வங்கி கடன் திட்டம் உள்ளிட்டவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைப்பார் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே கூறினார்

நிதி சந்தைகள் வர்த்தகம் வளர்ச்சி உள்ளிட்டவற்றை பாதிக்கும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதார குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கவும் சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளாா்

நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்து உலக பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்க இந்தியா உறுதிப்பூண்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார்

பனாஜிக்கு அருகே தலேகானிலுள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கத்தில் இன்று மாலை நிறைவு விழா நடைபெறுகிறது

பாகிஸ்தானில் இன்று நடைபெறும் தேரா பாபா நானக் கார்தார்பூர் சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி பங்கேற்கின்றனர்

முன்னதாக இந்திய பகுதியில் இந்த சாலையை பாகிஸ்தானை யொட்டிய சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் நேற்று முன்தினம் குயடிரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அடிக்கல் நாட்டினார் இந்த சாலை வழித்தடம் மேம்படுத்தப்பட்டால் இந்திய யாத்ரிகர்கள் எளிதில் கார்தார்பூர் புனித தளத்திற்கு சென்றுவர முடியும்

இதன் பணிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும்

நாசாவால் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன தொலை உணர்வு தொழில்நுட்பத்தை இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் பயன்படுத்த உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜெய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நிறுவனத்தின் மேற்கு மண்டல கூடுதல் இயக்குநர் திரு பிரிட்ஜ்குமார் தங்கம் வைரம் பிளாட்டினம் துத்தநாகம் மற்றும் இதர தனிமங்கள் உள்ள பகுதிகளை துல்லியமாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் பயன்படும் என்றார் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமையாக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் உலக சமூதாயம் உற்சாகம் அடைந்துள்ளது என்றும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதிய இந்தியாவை உருவாக்குதல் திரு நரேந்திர மோடி அரசில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ற தலைப்பிலான புத்தக வெளியீட்டு விழா குடியரசு தலைவர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்றது திரு விவேக் தேப்ராய் திரு அனைர்பன் கங்குலி திரு கிஷோர் தேசாய் ஆகியோர் எழுதி இப்புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவில் நேரடி அன்னிய முதலீடுகள் அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டார் சாலை ரயில்வே விமான நிலையங்கள் மற்றும் துறைமுக கட்டமைப்புகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தற்போது அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி செய்துக்கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதிதாக தொழில் தொடங்கும் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது இதற்கான படிவங்கள் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் உள்ளதாகவும் அதை பதிவிறக்கம் செய்து அந்த நிறுவனங்கள் பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்றும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுனில் அரோரா வரும் ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்கிறார் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் சனிக்கிழமையுடன் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள திரு சுனில் அரோரா அப்பொறுப்பை ஏற்பார் என்று சுட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அரசு நிறுவனங்கள் தகுதியுடைய பிற அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்றுமாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் பெல்ஜியம் கனடா அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாடுகிறது